செங்கார் குற்றவாளி என தில்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கவுள்ளது

மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரிக்கவுள்ளது

போக்ஸோ சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் அரசாங்க பொறுப்பில் இருந்துகொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது இதற்கான தண்டனை குறித்து வரும் புதன்கிழமை விசாரிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் மாவட்ட நீதிபதி திரு தர்மேஷ் சர்மா அறிவித்தார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசி சிங் மீதான குற்றங்கள் நிருபிக்கப்படாததால் அவரை விடுவித்தும் நீதிபதி உத்தரவிட்டார் தில்லியில் ஜாமியா மிலியா இஸ்வாமிய பல்கலைக்கழகம் மற்றும் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவர்கள் அண்மயில் கொண்டுவரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியபோது காவல் துறையினர் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலாள பெஞ்ச் போராட்டத்தின்போது நிகழ்ந்த வன்முறையில் பொதுச் சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தியதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தது இதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற பெஞ்ச் வலியுறத்தியது மாணவர்களுக்கு எதிராக வன்முறை நிகழ்வதாக நீதிபதிகள் முன் முறையிட்ட வழக்கறிஞர்கள் குழு உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கவேண்டும் என்று வலியுறுத்தினர் இதனை மனுவாக வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களும் வன்முறை சுப்பவங்களும் தரதிருஷ்டவசமானவை என்றும் அது தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளா் இது தொடர்பாக டுவிட்டரில் தமது கருத்தை தெரிவித்துள்ள அவர் ஜனநாயகத்தில் விவாதத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் இடமளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் பொது அமைதிக்கும் அரசு சொத்துக்களுக்கும் பாதகம் விளைவிப்பதில் அர்த்தம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைதியை குலைப்பது இந்திய கலாச்சாரத்தின் பங்கு அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியல் கட்சிகளின் பேராதரவுடன் இந்த சுட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றபவா்கள் ஒற்றுமையுடனும் சகோதாரத்துடனும் அமைதியாக வாழ்ந்து வருவதை இந்த சுட்டம் எடுத்துரைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமைதியை நிலைநாட்ட அனைவரும் முயற்சிக்க வேண்டுமென்றும் இந்தியாவை வலுப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையானவற்றை பெற்றுத்தருவதற்கும் பாடுபட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் தலைநகர் தில்லியில் உள்ள ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது தில்லி காவல் துறை மிக குறைந்த அளவிலேயே தனது சக்தியை பிரயோகித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி எடுத்ததாக காவல் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரண்டாவா தெரிவித்துள்ளார்

காவல் துறை நடவடிக்கையின்போது கப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்பதும் உயிரிழப்பு நிகழாமல் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார் நேற்று நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் குற்றப் புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வருவதாகவும் தில்லி காவல் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரண்டாவா தெரிவித்தார் குடியுரிமை சட்டத்திருத்தம் அரசியல் சட்டத்தின்படி சரியாளதா என்பது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் விசாரிக்கவுள்ளது தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தலைமையிலான அம்வு இந்த அறிவிப்பை வெளியிட்டது

நிதி தொடர்பான அமைப்புகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் அமைச்சர் இன்று ஆவோசனை மேற்கொண்டார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வங்கிகள் வா்த்தக நிறுவனங்கள் அரசு பொது மற்றும் தனியார் துறைகளுடன் நிதி அனமச்சர் ஆவோசனை மேற்கொண்டு வருகிறார் இன்று நடைபெற்றக் கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதி செயலாளர் நேரடி மற்றும் மறைமுக வரிகள் வாரியங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர்

இந்நாளையொட்டி போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவை போற்றம் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய வீரர்களின் துணிச்சலுக்கு தலைவணங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் முப்படை வீரர்களும் எதிர்கொள்வதில் மிக்கவர்களாக திகழ்வதாகவும் அவர்களது சவால்களை மாண்புக்கு திறமை தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார் தில்லி போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சா் திரு பூரீபத் யசோ நாயக் ரானுவத் தலைவா் ஜெனரல் பிபின் ராவத் விமானப்படை தலைவா் ஏர்ஷீப் மார்ஷல் ஆர் கே எஸ் படோரியா கடற்படை தலைவர் அட்மிரல் கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் தாம்பரம் விமானப்படையின் ஏர்கமோடர் எம் எஸ் அவளா ரானுவ மண்டல தலைவர் மேஜர் ஜெனரல் பிரகாஷ் சந்திரா மற்றும் வெப்டினென்ட் ஜெனரல் பி என் ராவ் ஆகியோரும் ஒய்வுபெற்ற மூத்த ரானுவ அதிகாரிகளும் போரில் வீரமரணமடைந்த வீரர்களின் குடும்பத்தினரும் மரியாதை செலுத்தினர் குடியுரிமை சட்டத் திருத்தத்திற்கு எதிராக மாணவர்களை திசைதிருப்பி வன்முறையில் ஈடுபட காங்கிரஸ் கட்சி தூண்டிவிடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம்பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா மதரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் செயலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாகவும் கூறினார் ளதி மதம் மற்றும் எந்த ஒரு சமூகத்தினருக்கு எதிராகவும் இந்த சுட்டம் இல்லை என்றும் அவர் கூறினார் தில்லியில் குடியுரிமை ்சட்டத்திருத்ததை எதிர்த்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல் குறையினர் நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் விதமாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர்கள் இந்தியாகேட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்த காவல் துறை தாக்குதல் குறித்து நீதி விசாரணை நடத்தப்படவேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சிகள் வலியுறுத்தின அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குவாம்நபி ஆசாத் காவல் தறையின் நடவடிக்கையை கண்டிப்பதாக கூறினார் முன் அனுமதி இல்லாமல் இன்று காவல் துறையினர் பல்கலைக்கழக வளாகதத்தில் நுழைந்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினார் குடியுரிமை சுட்டத்திருத்தம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறி நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுவருதாகவும் அவர் கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீத்தாராம் யெக்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் கடசியின் திரு டி ராஜா ஆர்ஜேடியின் திரு மனோஜ் ஜா லோக் தாந்திரிக் ஜனதாதள் கட்சியின் திரு சரத்யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்தகொண்டனர்

கடைசி நாளான இன்று ஏராளமானோர் மனுக்களை தாக்கல் செய்தனா் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்புமனுக்களை திரும்பப்பெறுவதற்கு வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்